கூறியிருக்கிறார்

மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்

அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு முரளிதர ராவ் கூறியிருக்கிறார்

ஏற்படாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று ஜப்பான் வீராங்கனையை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் வேளாண்துறையை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இதுகுறித்து பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் விவசாயத்திற்கான உற்பத்தி செலவைவிட கொள்முதல் விலை ஒன்றரை மடங்கு அதிகரிக்கப்படும் என்ற வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றியிருப்பதாகக் கூறியுள்ளார் விவசாயத்துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் நல்வாழ்வுக்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபடத் தெரிவித்துள்ளார் முன்ளப்போதும் இல்லாத அளவுக்கு நெல் மற்றும் பருப்பு வகைகளுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் வரவேற்றுள்ளார்

அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்கு தமிழக பிஜேபியை தயார்படுத்த கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா இம்மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை வர இருப்பதாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் மூத்தத் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் மக்களவைத் தொகுதி வாரியாக மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அவர் விவாதிக்க இருப்பதாகவும் கூறினார் வரும் மக்களவைத் தேர்தல் பிஜேபிக்கு மிகவும் முக்கியமான தேர்தல் என்றும் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்காக முக்கியப் பிரமுகர்கள் மற்றும் பிஜேபி நலனில் அக்கறைக் கொண்ட பலரை திரு அமித்ஷா சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய அளவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் சேர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் தொழில் நகரமான கோவையில் ரயில் சாலை விமான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் கோவையில் நேற்று தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வர்த்தகர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் சிவில் விமானப் போக்குவரத்து ரயில்வே ஆகிய துறைகளின் அமைச்சர்களை கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து இப்பிரச்னை குறித்து எடுத்துரைக்க தாம் ஏற்பாடு செய்வதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினாலும் அவற்றை முடக்குவதில் சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கோவை உள்ளிட்ட நான்கு மாநகரங்களில் பஸ் போர்ட் என்ற புதிய வடிவிலான பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் தில்லி துணைநிலை ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத் தீர்ப்பு வரவேற்புக்கு உரியது என்று மக்களவை குணைத் தலைவர் திரு மு தம்பிதுரை கூறியிருக்கிறார் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதே தவிர ஆளுநருக்கு அல்ல என்று கூறினார் ஆளுநர்களை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்பட்டால் எந்தப் பிரச்னையும் இல்லையென்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்கக் கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து முடிவெடுக்கும் முன்பு மத்திய அரசு அனைத்து அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேச வேண்டுமென்று கூறினார்

மருத்துவக் கலந்தாய்வுக்கு வரும் போது சான்றிதழ் திருடு போனதால் கலந்தாய்வில் பங்கேற்க முடியாத மாணவருக்கு மருத்துவப் படிப்பில் இடம் அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டியைச் சேர்ந்த மாணவர் பூபதி ராஜா எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்த போது அவரது சான்றிதழ்கள் அடங்கிய பையை இரண்டு நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதனால் கலந்தாய்வில் பங்கேற்க அவருக்கு அதிகாரிகள் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டனர் இப்பிரச்னை தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஏழை மாணவரான பூபதி ராஜாவை மருத்துவப் படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டுமென்று அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கூறினார் சென்னையில் செயல்பட்டு வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சுட்டக் கல்லூரியை இரண்டாகப் பிரித்து காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த இரண்டு கல்லூரிகளும் இம்மாதம் ஒன்பதாம் தேதி முதல் செயல்படத் தொடங்கும் என்று சுட்டக் கல்வி இயக்குநரகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த இடமாற்றத்தை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கிருபாகரன் பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படிதான் சட்டக் கல்லூரி புறநகருக்கு இட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியது மதுரையில் உயர்நீதிமன்றக் கிளையே புறநகரில்தான் அமைக்கப்பட்டது என்றும் தற்போது அந்த இடமே நகரமாகி விட்டது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் அதிகமான மாணவர்களுக்கு பல்வேறு சுட்ட பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் புதியக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

மத்திய அரசு கேட்டுக் கொண்டதையடுத்து நேபாள அரசு ரானுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்களை மீட்டது

அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாம்பலாயின மின் கசிவே தீ விபத்திற்குக் காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் விரைந்து வந்த தீயணைப்புப் படையினர் பலமணிநேரம் போராடி தீயைக் கட்டுப்படுத்தினர் இருவரிச்செய்திகள் நாட்டின் எரிசக்தி தேவையை சமாளிக்க ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க உள்ளது

தேடப்பட்டு வரும் தொழில் அதிபர் நீரவ் மோடி பிரிட்டனில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளது குறித்து எதுவும் தெரியாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தற்போதுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் மத்திய அரசின் உயர்நிலைக்குழு ஸ்ரீநகர் சென்றுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தில் இரு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் தெலங்கானா மாநிலம் வாரங்கல்லில் நேற்று பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்கக் கோரி வேதாந்த குழுமம் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று நடைபெற உள்ளது குற்றாலத்தில் தடையை மீறி எண்ணெய் மற்றும் பாலிதின் பைகளை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது நாகை மாவட்டம் திருக்குவளை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் அரசு ஒதுக்கீட்டில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் கலந்தாய்வு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ் குமார் கூறியுள்ளார் கள்னியாகுமரியில் காந்தி நினைவு மண்டபம் காமராஜர் மணி மண்டபம் கைவினைப் பொருட்கள் விற்பனை மையம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் திரு பிரஷாந்த் வடநேரே பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் எளிதாக வேலை வாய்ப்பை பெறுவதற்காக தளியாக இணைய தளம் தொடங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியிருக்கிறார்

முன்னதாக நடைபெற்ற ஆடவா் ஒற்றையா் பிரிவு ஆட்டத்தில் புரீகாந்த் ஜப்பான் வீரரிடம் தோற்றுப் போனார் உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன